ஜம்மு கஷ்மீரில் சோபியான் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார்

தாக்குதல்களுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது

கொல்கத்தாவில் நேரிட்ட வள்முறை சம்பவங்களால்தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே பிரச்சாரத்தை முடிக்க அரசியல் கட்சிகளுக்கு உத்தரவிட்டதை அடுத்து நேற்றிரவுடன் அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது

பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் கார்கோனில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் சோலனிலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்திரபிரதேச மாநிலம் மிர்ஸாபூரிலும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் பகுஜன்சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி மிர்ஸாபூரில் நடைபெறும் பேரணியில் கலந்துகொள்கிறார்

கேரளாவில் நான்கு வாக்குச் சாவடிகளில் நாளை மறுநாள் மறு வாக்குப் பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

இதில் சில இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்திருந்தனர்

தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவை காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சிகள் வரவேற்றுள்ளன முதலீடுகளுக்கான தெளிவான ஆய்வுகள் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட்டு உத்திகள் வகுக்கப்பட்டால் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கரேஷ் பிரபு கூறியுள்ளார் மும்பையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் அனைத்தையும் உள்ளடக்கிய விரிவாள பொருளாதார வளர்ச்சிக்கு மாவட்ட அளவில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் சீனாவுக்கும் அமெரிக்காவும் இடையேயாள வர்த்தக போர் காரணமாக உலக அளவில் பொருளாதாரம் நிலையற்ற சூழலில் உள்ளது என்று கூறிய அவர் எனினும் இதன் மூலம் இந்தியா பயனடைய வாய்ப்புள்ளது என்றார் கேன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை செயவாளர் திரு அமித்கரே தலைமையிலான இந்திய குழு பல்வேறு நாடுகளின் திரைப்பட துறையினரை சந்தித்து ஆவோசனை நடத்தியது இந்தியாவில் திரைப்பட துறையில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் திறன் மிக்க தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து இந்த குழுவினர் எடுத்துரைத்தனர் இஸ்ரேலின் திரைப்பட துறை இயக்குநர் திரு எட்டி கோஹனையும் இக்குழுவினர் சந்தித்து பேசினர் அப்போது அடுத்த ஆண்டு இஸ்ரேலில் நடைபெற்ற உள்ள ஜெருசலேம் திரைப்பட விழாவில் இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஜம்மு கஷ்மீரில் சோபியாள் மற்றம் புல்வாமா மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி கண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார்

சோபியான் மாவட்டம் ஹெண்டியோ பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நேற்று மாலை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர்

சவூதி அரேபியாவின் பெட்ரோலிய எண்ணெய் குழாய்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் அனைத்து வகையிலான தீவிரவாதம் மற்றும் வன்முறையை ஒடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றார்

இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவில் செயல்படும் கிளர்ச்சியார்களே காரணம் என சவூதி அரேபியா குற்றம் சாட்டியது சீனா மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக ஆளில்லா கண்காணிப்பு விமானங்களை இந்தியாவுக்குள் கடத்தி வர முயன்ற கும்பலின் முயற்சியை இந்திய வருவாய் புலனாய்வுத்துறை முறியடித்துள்ளது ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சிறிய ரக ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் அது தொடர்பாள பொருட்கள் ஏற்களவே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அகமதாபாத்தில் வருவாய் புலனாய்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடத்தல் நடவடிக்கைகளில் பாகிஸ்தானை சேர்ந்த சிலருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது

இந்திய மற்றும் அமெரிக்க கடற்படைகள் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகள் உள்ளது என்று அமெரிக்க கடற்படை தலைமை தளபதி திரு ஜான் ரிச்சர்ட்சன் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மை காலமாக இரு நாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது என்றாா் தாம் அண்மையில் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டபோது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கண்காணிப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது தொடர்பாக இந்திய அதிகாரிகளுடன்ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தகவல் பகிர்வு மற்றும் பரிமாற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்திய கடற்படை தலைமை தளபதியிடம் தாம் வலியுறுத்தியதாக அவர் கூறினார் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தாம் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார்

மலேசியாவிலும் அண்டை நாடான இந்தோனேஷியாவிலும் சில வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல்களை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் கூறினார் இந்த இரு நாடுகளிலும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக் கூடும் என்று உளவு தகவல்கள் தெரிவித்ததை அடுத்து பாதுகாப்பு மற்றம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய நிறுவனங்கள் அதிக அளவில் தங்களது நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என நேபாள அரசு கேட்டுக்கொண்டுள்ளது காட்மண்டுவில் இந்தியா நேபாள முதலீட்டு மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதன் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அந்நாட்டு நிதியமைச்சர் திரு யுவராஜ் கத்திவாடா இந்திய நிறுவனங்கள் நேபாளத்தில் முதலீடு செய்வதால் இருநாடுகளுக்கும் பயன் ஏற்படும் என்றார் அமெரிக்காவில் கல்வி மற்றும்பணி திறமைகள் அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் வகையில் குடியேற்ற நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகை ரேஸ் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் இதன் மூலம் தனி நபர்களின் வயது அறிவாற்றல் வேலைவாய்ப்பு சமூக பொறுப்பு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் நிரந்தர குடியுரிமை அந்தஸ்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார்

ரியாத்தில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட சவூதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் திரு ஆசுப் சயீத் இந்த தகவலை தெரிவித்தாா் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது